என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

செய்துள்ளதால் குமாரசாமி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது

வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த வகை செய்யும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கக்கூடிய தேசிய புதுமை இயக்கம் ஒன்றை தொடங்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் காந்திய இளம் தொழில்நுட்ப புதுமை விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதிய மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரிடமும் உள்ள அறிவாற்றலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றார்

அனைத்து பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவுகளை ஏற்படுக்கமாறம் அரசுக்கு திரு வெங்கய்ய நாயுடு யோசனை தெரிவித்தார் வங்கிகள் அல்லாத நிதிநிறுவனங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக மத்திய நிதி மற்றும் கம்பெளி விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நீர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இதனைத் தெரிவித்த அவர் இந்த நிதிநிறுவனங்களின் நிலைமையை ரிசர்வ் வங்கி உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றார் மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டபடி பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை உயர்த்துவதால் பணவீக்கம் அதிகரிக்கும் என்ற கருத்தை மறுத்த அவர் பணவீக்கத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்திய ரயில்வே துறையை உலகிலேயே சிறந்த அமைப்பாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

பயணிகளின் பாதுகாப்பு ரயில் சேவையை விரிவுப்படுத்துதல் சரக்குப் போக்குவரத்தை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் மும்பையிலிருந்த கோவா வழியாக மங்களூரு வரை செல்லும் கொங்கன் ரயில்பாதை முழுவதும் அடுத்த ஒன்றரை ஆண்டுக்குள் மின்மயமாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதன்மூலம் உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சியாக பிஜேபி திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழக முதலமைச்சராக ஜெயலவிதா இருந்த போது அவருக்கும் பிஜேபிக்கும் இடையே நல்ல நட்புறவு இருந்ததாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் மத்திய அரசு மற்றும் பிஜேபி ஆர் எஸ் எஸ்ஸுக்கு எதிராக கருத்து தெரிவிப்போர் மீது தேவையற்ற வழக்குகள் தொடரப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் தம் மீது தொடரப்பட்ட ஒரு அவதுறு வழக்கு விசாரணைக்காக பீஹார் மாநிலம் பாட்னா நீதிமன்றத்தில் ஆஜரான திரு ராகுல்காந்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்ற வழக்குகள் மூலம் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகத் தெரிவித்தார்

தெள்காசியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கும் திட்டம் தமிழக அரசின் பரிசீலனையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தென்காசியில் நடைபெற்ற அஇஅதிமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் திமுக மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளைக் கூறி வெற்றி பெற்று விட்டதாகக் குறிப்பிட்டார் அஇஅதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது என்று கூறிய முதலமைச்சர் தமது கட்சியில்தான் சாதாரண தொண்டரும் முதலமைச்சராகும் நிலை உள்ளதாகத் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் இந்த பேசிய துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அஇஅதிமுகவின் பலமே அதன் தொண்டர்கள்தான் என்றார் இந்தியாவில் அதிகக் காலம் ஆட்சியிலிருந்த மாநில கட்சி அஇஅதிமுகதான் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரியில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரைப் பெறுவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டிய நிர்ப்பந்தம் கர்நாடக அரசுக்கு இருப்பதால் காவிரியில் எந்த நேரமும் தண்ணீர் வரலாம் என எதிர்பார்த்து காத்திருப்பதாகக் கூறினார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் தண்டுவட பாதிப்பு தசைச் சிதைவு குறைபாடு விபத்தில் காயமடைந்து கை கால் செயலிழந்தவர்கள் மற்றும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாட்டிலேயே தமிழக அரசுதான் பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலிகளை வழங்கி வருவதாகத் தெரிவித்தார் நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்கும் மசோதாவுக்கு மத்திய அரசின் ஒப்புதலைப்பெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கக் கோரி தமிழக சுட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசு நிராகரித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்குள்ளார் மத்திய அரசின் இந்த முடிவு மாநிலத்தில் உள்ள ஏழழ எளிய கிராமப்புற மாணவர்களின் நலனைப் புறக்கணிக்கும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்

இருவரிச்செய்திகள் பிரெக்ஸிட் உடன்படிக்கைக்குப் பிறகு இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்த இங்கிலாந்து உறுதிபூண்டுள்ளது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெர்மி ஹன்ட் தெரிவித்துள்ளார்

பீஹாரில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சுட்டப்பேரவைத் தேர்தலில் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அக்கட்சித் தலைவர் திரு வாலு பிரசாதின் மகன் திரு தேஜஸ்வி அறிவிக்கப்பட்டுள்ளார்